திருநரேந்திரமோடிமீண்டும் உறுதியளித்துள்ளார்

பொதுத்துறைஎண்ணெய் நிறுவனங்கள் எத்தனால் கொள்முதல் செய்வதற்குமத்தியஅமைச்சரவைடுப்புதல் வழங்கியுள்ளது

குஜராத் முன்னாள் முதலமைச்சர் கேஷூபாய் பட்டேல் காலமானார்

புலம்பெயர்ந்ததொழிலாளர்களுக்காகசிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டது போன்றநடவடிக்கைகள் வரவாற்றில் இதுவரைஅறிந்திராததுஎன்றும் அவர் கூறியுள்ளார்

தொழிலாளர் சீர்த்திருத்தங்கள் நாட்டின் வளர்ச்சிவிகிதத்தைஅதிகரிக்கடதவி இருப்பதுடன் உற்பத்திமற்றம் வேளாண் துறைகளின் முன்னேற்றத்திற்குஉதவி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உலகின் முன்னணிஉற்பத்திமையமாக இந்தியாவைமாற்றுவதற்கானவலுவானஅடித்தளம் இடப்பட்டிருப்பதாககுறிப்பிட்டுள்ளபிரதமர் சீர்த்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் கூறியுள்ளார்

இது இந்தியாவின் வளர்ச்சிமீதுஉலகநாடுகள் கொண்டுள்ளநம்பிக்கையைஎடுத்துரைப்பதாகஉள்ளதென்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பெரும் தொழில் நிறுவனங்களுக்கானவரிகுறைப்பு நிலக்கரிகரங்கங்கள் வணிகமயமாக்கல் விண்வெளித் துறையில் தளியார் முதலீட்டுக்குஅனுமதி கட்டுப்படுத்தப்பட்டவாண்வெளிகளில் சிவில் விமானப் போக்குவரத்துக்குஅனுமதி போன்றநடவடிக்கைகள் நாட்டின் வளர்ச்சிக்குபெரும் ஊக்கம் அளிப்பதாகஅமையும் என்றும் அவர் கூறியுள்ளார்

எத்தனால் கலந்தபெட்ரோல் விற்பனைக்காகபொதத்தறைஎண்ணெய் நிறுவனங்கள் எத்தனால் கொள்முதல் செய்வதற்கான புதியநடைமுறைக்குமத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது

பொருட்களைசனல் பையில் அடைத்துவிற்பளைசெய்யும் நடைமுறைகளைநீட்டிக்கவும் அமைச்சரவைமுடிவு செய்துள்ளதாகஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார்

தமிழகத்தில் இளநிலைமருத்துவபடிப்பில் அரசுப் பள்ளிமாணவர்களுக்குஏழரைசதவீதஉள் ஒதுக்கீடுவழங்க அரசாணைபிறப்பிக்கப்பட்டுள்ளது

இத்தொடர்பாகசட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டமசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்குஅனுப்பப்பட்டநிலையில் தற்போதுஅரசாணைபிறப்பிக்கப்பட்டுள்ளது நபிகள் நாயகத்தின் பிறந்தநாளானமீலாதுநபிபண்டிகைநாளைகொண்டாடப்பட இருப்பதையொட்டிதமிழகஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்டதலைவர்கள் இஸ்லாமியமக்களுக்குவாழ்த்துதெரிவித்துள்ளனர்

மனிதகுலத்திற்குவழிகாட்டியாகதிகழ்பவர் நபிகள் நாயகம் என்றுகுறிப்பிட்டுள்ளார் அவரதுசிந்தனைகளைபின்பற்றிநமதுவாழ்க்கைமுறைகளைஅமைத்துக்கொள்வதன் மூலம் சமுதாயத்தில் நல்லிணக்கம் மற்றும் இரக்கசித்தனைகளைஉருவாக்கபாடுபடுவோம் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார்

நபிகள் நாயகம் பிறந்தநன்னாளில் உலகில் அன்பு அமைதி சமாதானம் சகோதாரத்துவம் தவழட்டும் என்றும் முதலமைச்சர் தமதுவாழ்த்துசெய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

இதேபோன்றுமதிமுகபொதுச்செயலாளர் திருவைகோஉள்ளிட்டபல்வேறுதலைவர்களும் மீலாதுநபிவாழ்த்துதெரிவித்துள்ளனர் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் கேஷூபாய் பட்டேல் இன்றுகாலை காலமானார்

கேஷூபாய் பட்டேல் மறைவுக்குகுடியரசுத்தலைவர் பிரதமர் உள்துறைஅமைச்சர் தற்போதையகுஜாத் முதலமைச்சர் உள்ளிட்டதலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நீண்டகாலம் பொதுவாழ்வில் தம்மைஅர்ப்பணித்துக்கொண்டகேஷூபாய் கோடிக்கணக்கானமக்களுக்காகபாடுபட்டவர் என்றும் கூறியுள்ளார் கேஷ் பாயின் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ள இரங்கல் செய்தியில் பிரதமர் மறைவு தமக்குமிகுந்தவேதனையைஅளித்திருப்பதாககூறியுள்ளார் அனைத்துதரப்பு மக்களின் தன்னிரிகல்வாதலைவளாகவும் அவர் விளங்கினார் என்றும் கூறியுள்ளார் குஜராத் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் குஜராத் மாநிலமக்களின் அதிகாரத்தைபெற்றுதருவதற்கும் அவர் பாடுபட்டவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்குசேவையாற்றுவதற்காகதாம் உள்ளிட்டபல இளம் தொண்டர்களைஉருவாக்கியபெருமைபெற்றவர் கேஷூபாய் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் குஜராத் மக்களுக்காக தம்மைஅர்ப்பணித்தவர் கேஷ் பாய் என்றுஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்